சிக்கியவர்கள் மீட்கப்பட்டசும்பவம் உணர்த்துவதாகபிரதமர் திருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளார்

மனதின் குரல் நிகழ்ச்சியில் இன்றுஉரையாற்றியபிரதமர் மாணவர்கள் புத்தகங்களுக்கும் அப்பால் புதியகண்டுபிடிப்புகளிலும் திறன் வளர்ச்சியிலும் ஆர்வம் கொள்ளவேண்டும் என்றார்

ரஷ்ய ஒபள் பேட்மிண்டன் போட்டிஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சவ்ரவ் வர்மாபட்டம்வென்றார்

இந்தியவானொலியில் இன்றுமனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றியஅவர் அகில இலக்கைமட்டுமேகுறிவைத்துறம்பிக்கையோடும் நெஞ்கரத்தோடும் பணியாற்றவேண்டும் என்பதுதேவையாக இருக்கிறதுஎன்றார் சிக்கியவர்கள் என்னஆனார்கள் பத்திரமாக இருக்கிறார்களா அந்தகுகையில் அவர்களைமீட்டுவெளியேகொண்டுவர முடியுமாஎன்றஆதங்கம் உலகமக்களிடம் ஏற்பட்டது பலத்தமழைபெய்ததால் மீட்புப் பணியும் காலதாமதமானது உலகில் ஏராளமானமக்கள் அவர்கள் பத்திரமாகமீட்கப்படுவதற்குபிரார்த்தனைசெய்தார்கள் அந்தசிறார்களின் பெற்றோர் ஆகட்டும் அவர்களின் உறவினர்களாகட்டும் ஊடகங்களாகட்டும் நாட்டின் குடிமக்களாகட்டும் அனைவரும் அமைதியாகவும் உறுதியாகவும் நம்பிக்கைதளராமல் இருந்ததைப் பார்த்துநாம் பாடம் கற்கவேண்டும் என்றுபிரதமர் கூறினார் மிகவும் பரந்தபலவிதமானசூழல்களைக் கொண்ட இந்தியாவில் ஒருபக்கம் பலத்தமழைமற்றும் வெள்ளம் காரணமாகமக்கள் சிரமப்படுகிறார்கள் வேறுசிலபகுதிகளில் மழைஎப்போதுவரும் என்றுஏக்கத்தோடுகாத்திருக்கிறார்கள் இதற்காகமழையைநாம் குறைசொல்லமுடியாது இயற்கையோடுமுரண்பட்டபாதையைமனிதர்கள்தான் மேற்கொள்கிறார்கள் என்றுபிரதமர் குறிப்பிட்டார்

புத்தகங்களைதவிரமாற்றுஎதுவும் இல்லைஎன்பதுஉண்மைதான் மாணவர்கள் ஆனால் புதியவற்றைகள்டுபிடிப்பதிலும் புதியதிறள்களைவளர்த்துக் கொள்வதிலும் மொழிமற்றும் பண்பாட்டில் ஆர்வம் காட்டுவதும் அவசியம் என்றும் அவர் கூறினார் சிலமாணவர்கள் மிகவும் ஏழ்மையானகுடுப்பத்திலிருந்துவருகிறார்கள் ஆனால் பலதடைகளைத் தாண்டிமற்றவர்களுக்குமுன்னுதாரணமாகஅவர்கள் விளங்குகிறார்கள் ரேபரேலியைச் சேர்ந்த இரண்டுதகவல் தொழில்நுட்பஊழியர்கள் பற்றிகுறிப்பிட்டதிருநரேந்திரமோடி ஸ்மார்ட் காவ்ன் செயலியைஉருவாக்கி கிராமமக்களைஉலகத்தோடு இணைத்தார்கள் அவர்கள் என்பதைநினைவுகூர்ந்தார் விநாயகர் சதுர்த்திவிழாவைபாரம்பரியமுறைப்படியும் ஆர்வத்தோடும் கொண்டாடுவதுஅவசியம் என்றாலும் சுற்றுச்சூழலுக்குபாதிப்பு ஏற்படாமல் இருப்பதிலும் கவனம் செலுத்தவேண்டும் என்றுஅவர் அறிவுறுத்தினார்

அதேபோல் நாட்டுக்கு புகழ் தேடித்தந்தமாற்றுத் திறனாளிகளானசுந்தர்சிப் குர்ஜார் எக்தாபயான் யோகேஷ் கத்துனியாஆகியோரையும் பாராட்டினார் சுதந்திரம் எனதுபிறப்புரிமை அதைஅடைந்தேதீருவேன் என்றுமுழக்கமிட்டபாலகங்காதரதிலகரையும் சந்திரசேகர் ஆசாத்தையும் பிரதமர் நினைவுகூர்ந்து புகழ் அஞ்சலிசெலுத்தினார்

உலகஅளவிலும் ஊட்டச்சத்துகுறைபாடுஅதிகரித்திருப்பதைஐநாஅறிக்கைகாட்டுவதாகஅவர் கூறினார் நாம் உட்கொள்ளும் உணவின் தரம் மற்றும் அளவில் ஏற்படும் குறைபாடுகளும் கற்றுச்சூழலும் ஊட்டச்சத்துகுறைபாட்டிற்குகாரணமாக இருக்கின்றனஎன்றுஅவர் கூறினார் இத்தகையகுறைபாட்டைநீக்குவதற்குமத்தியஅரசுதேசியஊட்டச்சத்துதிட்டத்தைசென்றஆண்டுகெப்டம்பர் மாதம் கொண்டுவந்திருப்பதாகதிருவெங்கையாநாயுடு கூறினார் ஊட்டக்கத்துபிரச்சினைக்குதீர்வுகாணும் நடவடிக்கையின் ஒருபகுதியாக இந்தஆண்டினைதேசியசிறுதானியங்கள் ஆண்டுஎனமத்தியஅரகஅறிவித்திருப்பதைஅவர் கட்டிக்காட்டினார் இந்தவகையில் வேளாண் விஞ்ஞானிடாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் மேற்கொள்ளும் முயற்சிகள் பாராட்டத்தக்கவைஎன்றுஅவர் கூறினார்

இந்தநிகழ்ச்சிகளில் மாநிலஅமைச்சர்களும் நாடாளுமன்ற சுட்டமன்றஉறுப்பினர்களும் உள்ளுர் தொழிலதிபர்களுடன் கலந்துகொள்வார்கள்

இந்தப் போட்டி இந்தியநேரப்படி இரவு ஒன்பதரைமணிக்குதொடங்கும்

இரு அணிகளும் சமமான புள்ளிகளுடன் இருந்தாலும் இந்தியஅணிகோல்கள் வித்தியாசத்தில் நல்லநிலையில் உள்ளது இந்தப் பிரிவில் முதல் நிலையில் உள்ளஅயர்லாந்து ஏற்கனவேகாலிறுதிக்குதகுதிபெற்றுவிட்டது